கண்காணிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

நோக்கில் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன

வலியுறுத்தி வருவதாக அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

அகில இந்திய வானொலி நியூஸ் ஆன் ஏர் இணையதளத்தில் தமிழ் செய்திப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது ஆசிய பேட்மிண்டன் அரையிறுதி போட்டியில் இந்தியாவை இந்தோனேஷியா வென்றது

இனி விரிவான செய்திகள் விவசாயத்திற்கு வங்கிகள் தாராளமாக கடனுதவி வழங்குகின்றனவா என்பது குறித்து கண்காணிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று பொது பட்ஜெட்டுக்குப் பிந்தைய ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரிய இயக்குனர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனைத் தெரிவித்தார் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்த தாஸ் பேசுகையில் வரும் நாட்களில் கூடுதலாக கடன் வழங்குவதற்கு உகந்த சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார் கூடுதலாக உள்ள பண கையிருப்பைக் கொண்டு ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் போதிய அளவு பண இருப்பு உறுதி செய்யப்படும் என்றும் வட்டிக் குறைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரியும் என்று அவர் கூறினார்

தமிழ்நாடு அரசுப் பணிபாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் நான்கு மற்றும் இரண்டு ஏ தொகுப்பு போட்டித் தேர்வுகளில் பல முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன தேர்வில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்கும் வகையில் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தேர்வாணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இளிமேல் குரூப் நான்கு மற்றும் இரண்டு ஏ தேர்வு ஒரேகட்டமாக அல்லாமல் முதுநிலை மற்றும் முதன்மை தேர்வுகள் என இரண்டு கட்டங்களாக நடைபெறும் தேர்வர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் விடை அளிக்க வேண்டும் ஏதேனும் கேள்விக்கு பதில் தெரியாவிட்டால் அதற்கென்று தனியாக ஈ என்ற வட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றும் அதனை தேர்வர்கள் கருமை செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஏதேனும் ஒரு கேள்விக்கு விடையளிக்கத் தவறினால் அந்தத் தேர்வுத்தாள் செல்லாது என்று அறிவிக்கப்படும் தேர்வு நேரத்திலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன விடைத்தாளில் தேர்வர்கள் தங்கள் கையொப்பம் இடுவதற்கு பதிலாக விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என்று புதிய நியதி வகுக்கப்பட்டுள்ளது தேர்வர் பற்றிய தனிப்பட்ட விவரத்தை அறிந்து கொள்வதைத் தடுக்க இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது விடைத்தாள்களை எடுத்து வரும் வாகனங்கள் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இன்று தூத்துக்குடியில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் தூத்துக்குடி விருதுநகா் மாவட்டங்களில் தீப்பெட்டித் தொழில் முக்கிய தொழிலாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் இதனை கருத்தில் கொண்டு சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மாநில அரசு வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் தூத்துக்குடியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அரசின் நிதிநீலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இந்த திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்றார் சிப்காட் பகுதியில் இந்த ஆலை அமைக்கப்படவுள்ளதால் மத்திய அரசின் அனுமதி தேவையில்லை என்றும் அவர் கூறினார் இதன்மூலம் தூத்துக்குடியில் உள்ள தொழிற்சாலைகளுக்குத் தேவையான குடிநீர் வழங்க முடியும் என்றும் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்தார்

இந்தத் திட்டத்தில் பெருமளவில் பொதுமக்கள் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு பாதுகாக்க வேண்டும் என்று கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டார்

திங்களூர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் நெல் கொள்முதல் தொடர்பாக விவசாயிகளின் கோரிக்கைகளை அவர் கேட்டறிந்தார்

அகில இந்திய வானொலி செய்திப்பிரிவு இணையதளத்தில் தமிழ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது தகவல் ஒலிபரப்புத் துறை செயலர் திரு ரவி மிட்டல் இதனைத் தொடங்கிவைத்தார்

நெல்லை மாவட்டத்தில் பாயும் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் குடிநீர் மற்றும் இதர பயன்பாட்டுக்கு உகந்ததா என்பது குறித்து மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகள் பத்து இடங்களில் மாதிரிகளை எடுத்துள்ளனர் இந்த மாதிரிகள் ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்பட்டு

தாமிரபரணியை பாதுகாப்பது குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் தலைமையில் மாநகராட்சி பொதுப்பணித்துறை

பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புனர்வு கூட்டமும் மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலுமாகத் தவிர்த்து சுற்றுச்சூழலைப் பாதுகாக்கும் முயற்சிக்கு பொதுமக்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பிளாஸ்டிக் உபயோகிப்பதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்தும் எதிர்கால சந்ததியினருக்கு பிளாஸ்டிக் ஏற்படுத்தும் பாதிப்பு குறித்தும் அவர் எடுத்துரைத்தார் கடைகள் வணிக நிறுவனங்கள் ஹோட்டல்கள் ஆகியவற்றின் உரிமையாளர்கள் பிளாஸ்டிக் பையை முற்றிலுமாக பயன்படுத்தக் கூடாது என்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த சிஆர்பிஎஃப் வீரர் சிவச்சந்திரன் நினைவாக அவரது சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் கார்குடியில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரத்னா அரசு தலைமை கொறடா திரு ராஜேந்திரன் ஆகியோர் இன்று திறந்துவைத்தனர் நகா்புற உள்ளாட்சித் தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் உடனடியாக நடத்த வேண்டுமென்று மதிமுக வலியுறுத்தியுள்ளது இன்று சென்னையில் அக்கட்சியின் அவைத்தலைவா் திரு திருப்பூர் துரைசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

சிவகங்கை மாவட்டத்தில் கிராமப்புற இளைஞர்களுக்கு

பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து

விளையாட்டுச் செய்திகள் ஆசிய பேட்மிண்டன் அரையிறுதி போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இந்தோனேஷியா மூன்றுக்கு இரண்டு என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது போர்ச்சுக்கல் ஓப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிக்கா பத்ரா கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கேரள அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது